நாட்டின் கடைகோடி மக்களுக்கு தரமான ககாதாரமும் கல்வியும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பணியாற்றும் முப்படையினரின் தியாகத்தை நினைவுகூறும் கொடிநாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது

காமராஜ் தெரிவித்துள்ளார் ராம்நாத்கோவிந்த் நாட்டின் கடைகோடி மக்களுக்கு தரமான சுகாதாரம் மற்றும் கல்வி வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குடியரசுத்தலைவர் திரு

புதிய கட்டடங்களையும் குடியரசுத்தலைவர் திறந்து வைத்தார்

கல்ராஜ் மிஸ்ரா முதலமைச்சர் திரு அசோக் கெலோட் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து தங்கள் வாக்குரிமையை செலுத்தி வருகின்றனர்

தினேஷ்ஒரான் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு

நரேந்திரமோடி தலைமையில் உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்த விரிவான ஆலோசனை இன்று நடைபெற்றது

சரக்கு சேவை வரியை அமல்படுத்திய பின் நுகர்வோர்களின் கருத்துக்களை கேட்டறியும் முதல் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது சரக்கு சேவை வரி செலுத்துவோருடனான கருத்து பரிமாற்றத்திற்கு நாடு முழுவதும் அனைத்து நகரங்களிலும் இன்று சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன சரக்கு சேவை வரியை பொறுத்தவரை தமிழகத்தின் கோரிக்கைகள் அனைத்தும் மத்திய அரசிடம் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாக மாநில நிர்வாக சீர்திருத்தத்துறை திரு

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் கோரிக்கைகள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார் திருச்சியில் டிடிசீயாவுடன் இணைந்து சரக்கு சேவை வரி இயக்குநரகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது இதுகுறித்து சரக்கு சேவை வரி திருச்சி மண்டல கூடுதல் ஆணையர் திரு ஆரோக்கியராஜ் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

சரக்கு சேவை வரி ஸ்டாலின் சரக்கு சேவை வரி சட்டத்தை செயல்படுத்தியதால் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் சரக்கு சேவை வரி சட்டத்தால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களின் வருவாய் பாதிக்கப்படும் என தெரிவித்திருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார்

இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் ராணுவத்தினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலன் நாடு முழுவதும் உள்ள மக்களின் பொறுப்பு என்று குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் படையினரின் நலனுக்கு பொதுமக்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் கொடிநாள் நிதிக்கான பங்களிப்பை ஆன் லைன் மூலமோ காசோலைகள் மூலமோ வழங்கலாம் என்று பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் முப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி கொடிநாள் வசூலை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு கொடிநாள் நிதியை வழங்கி மாவட்டத்தில் இதனை துவக்கி வைத்தார் அரியலூர் கொடிநாள் வசூலை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆந்திரம் கா்நாடகா மஹாராஷ்டிரா மாநிலங்களில் கூடுதலாக இந்த ஆண்டு கூடுதல் மழை பெய்ததால் வெங்காயம் அழுகியதையடுத்து இந்த விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார்

ராமதாஸ் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் சீரமைக்கப்படாமலேயே அதிக சுங்கக்கட்டணம் வசூலிக்கப்படுவதை ரத்து செய்வதோடு முதலீடு எடுக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பதை முற்றிலும் நிறுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர்

ராமதாஸ் மத்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் சென்னை மதுரவாயல் வாலாஜாப்பேட்டை இடையிலான சாலை முழுமையாக மீண்டும் அமைக்கப்படும் வரை சுங்கக் கட்டணம் வசூலிக்கப்பட கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டியுள்ளார் ராணுவ அணிவகுப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமென்ட் ராணுவ மையத்தில் பயிற்சி முடித்த இளம் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை இம்மையத்தின் பிரிகேடியர் ஆர்

குரையா ஏற்றுக்கொண்டார்

மழை குமரி கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது

காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பரவலாக இன்று மழை பெய்து வருகிறது

சிவகங்கை மாவட்டம் சூராணத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆறரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான உர மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது